காவிரி கடைமடை பகு காரைக்காலுக்கு நீர்வரத்து காலதாமதமாவதற்கு தமிழகப் பகு களில் உள்ள கால்வா களை அம்மா ல அரசு தூர்வாராததே காரணம் என்று புதுவை முதலமைச்சர் ரூ நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மழை வெள்ளத்தால் பா க்கப்பட்ட கேரளாவில் மீட்பு பணிகள் முடிந்துவிட்ட லை ல் வாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று பக்ரித் பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது இயற்கை பேரிடர்களை தடுக்க இயற்கையுடன் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை புதுவை துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத் யுள்ளார் சுற்றுச் தழல் நெறிமுறைகளையும் வி முறைகளையும் பின்பற்றாததே இயற்கை பேரிடர்களுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கோ க்கோடு இந் ய மேலாண்மைக் கழகத் ல் நேற்று செ யாளர்களிடம் பேசிய அவர் புவி வெப்பம் அடைதலும் சுற்றுச்சூழல் மாற்றங்களும் எவரையும் விட்டு வைப்ப ல்லை என்றார் பொருளாதார வேறுபாடு இன்றி அமெரிக்க உட்பட பல நாடுகள் குற்றுச்சூழல் மாற்றத்தால் பா க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஐனத்தொகை அ கரிப்பின் காரணமாக லம் நீர் காற்று போன்றவற்றின் பயன்பாடு அ கரித்து கற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதால் பா ப்பு ஏற்படுவதாக அவர் கூறினார் வீட்டு வச வேளாண்மை தொ ல் உட்பட பல்வேறு காரணங்களுக்காக லம் தேவைப்படுவதால் புவி ன் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் கற்றுச்சூழல் வி முறைகள் முறையாக பின்பற்றப்படாததால் தான் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன என்றார் அவர் தொலைநோக்கு பார்வை ன்றி உடனடி தேவைகளை மட்டுமே கணக்கில் கொள்வதால் தான் பா ப்புகள் ஏற்படுவதாக அவர் கூறினார் இவற்றை தடுக்க இயற்கையுடன் இணைந்து சுற்றுச்தழல் பா க்காத வண்ணம் செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் கேரளத் ல் ஏற்பட்டுள்ள வெள்ள பா ப்பு சுற்றுச்தழல் வி களை பின்பற்றப் பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை வி களை மீறி சுற்றுச்தழலுக்கு பா ப்பு ஏற்படுத் னால் இயற்கை தன் கோவத்தை வேறு வ ல் வெளிப்படுத்துவதகாவும் என்றார் அவர்

இது போதுமானது அல்ல என்றும் நாம் வாரணத் ற்காக மேலும் அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்

மாணவர்கள் அகாலை லேயே எழுந்து தங்களை சுற்றியுள்ள இயற்கை எ லை ரசிக்க வேண்டும் என்ற அவர் யோகா ப ற்சி ன் போது பேசுதல் போன்ற இதர நடவடிக்கைகளில் ஈடுபடக் கூடாது என்றும் கூறினார் காவிரி ன் கடைமடை பகு யான காரைக்காலுக்கு மேட்டுர் நீர்வரத்து காலதாமதம் ஆவதற்கு தமிழக அரசே காரணம் என்று புதுவை முதலமைச்சர் ரு நாரயாணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று றுபருடன் பேசிய அவர் தமிழக எல்லைப் பகு யான காவிரி கடைமடை பகு ல் கால்வா கள் தூர்வாரப்படாமல் இருப்பது தான் காவிரி நீர்வரத்து தடைபடுவதற்கு காரணம் என்றார் காவிரி கடை பகு ல் உள்ள கால்வா களை தூர்வாரி அங்குள்ள கரிவேல மரங்களை அகற்றக் கோரி தாம் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழு இருப்பதாகவும் ரு நாராயணசாமி தெரிவித்தார் காரைக்கால் பகு ல் உள்ள ஆறுகளை தூர்வார புதுவை அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார்

காரைக்கால் பகு ல் சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அவர் விவசா களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் போன்ற இடுபொருள்கள் அரசிடம் தயார் லை ல் உள்ளதாகவும் கூறினார்

விவசா களுக்கு தேவையான உரத்தை மா ய விலை ல் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர் பூச்சிக் கொல்லி மருந்துகளும் விவசா களுக்கு தேவையான அளவு கிடைக்கச் செ யப்படும் என்றார் கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக பெ து வந்த கனமழை தற்போது குறைந்துள்ளதால் அம்மா ல அணைகளில் இருந்து றந்துவிடப்படும் நீர் அளவும் குறைந்து உள்ளது

இதற்கிடை வெப்பச்சலனம் காரணமாக புதுவை தமிழகத் ல் மிதமான மழை பெ ய வா ப்பு இருப்பதாக சென்னை வா லை ஆ வு மையம் தெரிவித்துள்ளது

மழை வெள்ளத்தால் பா க்கப்பட்ட கேரளத் ல் மீட்பு பணிகள் பெரும் அளவு முடிந்து விட்ட லை ல் வாரணப் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளது மழை வெள்ளம் பா த்த கேரளாவில் தொற்றுநோ பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார லைமை உன் ப்பாக கவ க்கப்பட்டு வருவதாகவும் மத் ய சுகாதார அமைச்சர் ரு

மழையால் ஏற்பட்ட வெள்ளத் ற்கு பின்னர் கேரளாவில் தொற்றுநோ ஏற்பட்டுள்ளதற்கான தகவல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கேரளாவில் வாரணப் பணிகளை மேற்கொள்ள பல்வேறு மா ல அரசுகளும் அரசு சாரா அமைப்புகளும் தாராளமாக உதவியும் பொருள் உதவியும் வழங்கி வருகின்றன

இதற்கிடையே கேரளத் ல் வெள்ளத் ல் ஆதார் அட்டையை இழந்தவர்களுக்கு பு ய ஆதார் அட்டை வழங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன வங்கிகள் அஞ்சல் லையங்கள் மற்றும் ஆதார் முகமைகள் இந்த பணி ல் ஈடுபடுத்தப்படும் மக்கள் இந்த மையங்களுக்குச் சென்று தங்கள் பெயரையும் உரிய ஆவணங்களையும் வழங்கினால் பு ய ஆதார் அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள து மழை வெள்ளத்தால் பா க்கப்பட்ட கேரளாவிற்கு வெளி மா லங்களில் இருந்து எடுத்துச் செல்லப்படும் வாரணப் பொருட்கள் மீதான சுங்கவரி மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியை ரத்து செ ய மத் ய அரசு முடிவு செ துள்ளது

இதற்கிடை ல் வெள்ளத்தால் பா க்கப்பட்ட கேரளாவிற்கு பிரதமர் ரு

இந்த மீனவர்கள் இலங்கை கல்பட்டி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செ யப்பட்டனர் இவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டது கைது செ யப்பட்ட இந்த தமிழக மீனவர்கள் பின்னர் இலங்கை காவல்துறை னரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்

புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று சகைத் ருநாளாம் பக்ரித் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமிய சமுதாயத் னரால் கொண்டாடப்பட்டது புதுவை ல் இஸ்லாமிய சமுகத் னர் இந்நாளை உற்சாகத்துடன் கொண்டாடினர் புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்குச் சென்று தொழுகை ல் கலந்து கொண்டனர் புதுவை துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் ரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரு ராதாகிரு ணன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இஸ்லாமிய சமூகத் னருக்கு வா த்து தெரிவித்து செ வெளி ட்டுள்ளனர் தமி நாட்டிலும் பக்ரித் பண்டிகை இன்று விமர்சியாக கொண்டாடப்பட்டது பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை ல் பல்லா ரக்கணக்கான இஸ்லாமியர் கலந்து கொண்டனர் தமிழக ஆளுநர் ரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் ரு பழ ச்சாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் இஸ்லாமிய சமுகத் னருக்கு வா த்து தெரிவித்து செ வெளி ட்டுள்ளனர் பக்ரித் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் ரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் ரு வெங்கைய நாயுடு பிரதமர் ரு நரேந் ர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் வா த்து தெரிவித்து செ விடுத்துள்ளனர் புதுடெல்லி ல் ஜும்மா மத ல் நடைபெற்ற சிறப்பு தொழுகை ல் மத் ய அமைச்சர் ரு முத்தார் அப்பாஸ் நக்வி கலந்து கொண்டார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பா ன் அஸ் கலசங்களை பிரதமர் ரு நரேந் ர மோடியும் பிஜேபி தேசிய தலைவர் ரு அமித் ஷாவும் இன்று புதுடெல்லி ல் பிஜேபி கட்சி ன் மா லத் தலைவர்களிடம் ஒப்படைத்தனர் இந்த அஸ் கலசங்களை நாடுமுழுவ லும் உள்ள ந களில் யாத் ரை நடத் கரைக்க பிஜேபி உத்தேசித்துள்ளது இந்த க ச்சி ல் பிஜேபி மூத்த தலைவரும் மத் ய உள்துறை அமைச்சருமான ரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத் துறை அமைச்சர் ரும சுஸ்மா சுவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அமரர் வாஜ்பா ன் அஸ் கலசத்தை பெற்றுக்கொண்ட தமிழக பிஜேபி தலைவர் ரும தமி சை சவுந்தராஜனும் மத் ய அமைச்சர் ரு

சர்வதேச விமானப் பயணத் ற்கான உடான் ட்டத்தை விஸ்தரிக்க வரைவு ட்டம் ஒன்றை மத் ய அரசு வெளி ட்டுள்ளது இந்த ட்டத்தை செயல்படுத்துவ ல் ஆர்வம் காட்டும் மா லங்களில் மட்டுமே இது செயல்படுத்தப்படும் என மத் ய அரசு தெரிவித்துள்ளது

இத் ட்டத் ன் கி மா யம் வழங்குவதற்கென் த யாக யம் ஒன்றை உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது மா ல அரசுகளின் பங்களிப்புடன் இந்த யம் உருவாக்கப்படும் இத் ட்டத் ன் கி சர்வதேச விமானப் போக்குவரத்து இணைப்பிற்கான பயணப் பாதைகளை மா ல அரசுகள் இனம் கண்டு தெரிவிக்க வேண்டும் மீண்டும் தலைப்புச் செ கள் இயற்கையுடன் இணைந்து செயல்பட்டால் தான் பேரிடர்களை தவிர்க்க முடியும் என்று புதுவை துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் காவிரி கடைமடை பகு காரைக்காலுக்கு நீர்வரத்து காலதாமதமாவதற்கு தமிழகப் பகு களில் உள்ள கால்வா களை அம்மா ல அரசு தூர்வாராததே காரணம் என்று புதுவை முதலமைச்சர் ரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மழை வெள்ளத்தால் பா க்கப்பட்ட கேரளாவில் மீட்பு பணிகள் முடிந்துவிட்ட லை ல் வாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று பக்ரித் பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது